நேற்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அரசு மிகவும் உள்னிப்பாக நிலைமைய கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் எவரும் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் மக்களும் அவசியமில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் கூட்டம் சேரும் இடங்களை தவிர்ப்பதன் மூலம் நோய்த் தொற்று பரவுவதை தடுக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் தாமாகவே முன்வந்து நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன என்று அவர் கூறினார் விசாக்களை தற்காலிகமாக நிறுத்திவைப்பது சுகாதார வசதிகளை விரிவாக்குவது உள்ளிட்ட விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்று கசுகாதார அமைச்சகத்தின் இணை செயலாளர் திரு வாவ் அகர்வால் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பும் நலனும் அரசின் முன்னுரிமைகள் என்று அவர் கூறினார்

பெரிய அளவில் மக்கள் சேரும் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இருமல் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நபர்கள் மற்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்க வேண்டும் கைகளை கழுவாமல் கண் மூக்கு வாய் போன்றவற்றை தொட வேண்டாம் பொது இடங்களில் எச்சில் தப்ப வேண்டாம் அடிக்கடி சோப்பு தண்ணீர் கொண்டு கை கழுவவேண்டும் இருமும்போதும் தும்மும்போதும் வாயையும் மூக்கையும் துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகளை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மேலும் பலர் தாய் நாட்டிற்கு அழைத்துவரப்படவுள்ளனர் என்றும் அவர் கூறினார் சென்னை கொல்கத்தா ஜான்சி ஜோத்பூர் கோரக்பூர் ஜெய்சல்மார் டியோலாலி ஆகிய இடங்களில் இந்த தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன

பின்னர் இந்த பயணிகள் இந்திய ராணுவத்தின் மூவம் தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக பாதுகாப்பின்கீழ் இவர்கள் அனைவரும் விமான சிவில் நிலையத்திலிருந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் இடத்திற்கு கொண்டுசெல்ல படுவார்கள்

இருதலைவர்களும் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட இதர பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசித்தனர் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உற்பத்தியை அதிகரித்திருப்பது குறித்து இந்தியாவுக்கு பிரதமர் திரு ஜான்சன் பாராட்டு தெரிவித்தார் பாரீஸ் உடன்பாட்டின் நோக்கங்களை நிறைவேற்ற பெரிய அளவு நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் உகந்த தேதிகளில் இந்தியாவில் பயணம் செய்ய வருமாறு பிரதமர் திரு மோடி இங்கிலாந்து பிரதமருக்கு மீண்டும் அழைப்பு விடுத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சென்ற புதன் கிழமை மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலாசித்தார் இரு தலைவர்களும் இருநாடுகளுக்கும் இடையே நிலவும் சிறப்பான உறவுகள் நிலவரத்தை ஆய்வு செய்தனர்

சென்ற ஜனவரி மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சூறாவளி பாதித்த மடகாஸ்கர் கடவோரப் பகுதி மக்களுக்கு இந்த அரிசி விநியோகிக்கப்படும் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய திரு அபய் குமார் மடகாஸ்கர் மக்களுக்கு உதவும் வகையில் இந்த அரிசி இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்தியா கப்பற்படை கப்பல் ஐராவாத் மூலம் உதவிப்பொருட்களை அனுப்பிவைத்தது கடுமையான குற்றங்கள் பற்றிய தகவல் பரிமாற்றம் மற்றம் மாநிலங்களுக்கிடைபேயான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான குற்ற பன்முகமை மையத்தை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்தராய் தொடங்கி வைத்தார்

தேசிய கணினி குற்றப் பயிற்சி மையத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் காவல் துறையினர் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி தரமான அளிப்பதற்கென இந்த மையம் பயன்படும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கணினி குற்றப்புலனாய்வில் திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பெருகிவரும் கணினி குற்றங்களை தடுப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார்

தேசிய மக்கள் தொகை பதிவேடு பற்றி கேட்டதற்கு புதிய பதிவேட்டிற்கான விளாத் தாள் தொகுப்பில் மூன்று வினாக்கள் குறித்து அச்சம் தெரிவிக்க்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

அமெரிக்கா இந்தியா தவிர இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் நியூசிலாந்து சிங்கப்பூர் தென்கொரியா ஆகிய நாடுகளும் இதில் பங்கேற்கும் நாடுகளின் அறிவியல் துறை அமைச்சர்கள் முதன்மை ஆலோசகர்கள் பங்கேற்ற இந்த இரண்டாவது மாநாடு கடந்த புதன்கிழமை நடைபெற்றது அதிபர் மாளிகையில் அறிவியல் தொழில்நுட்ப கொள்கைத்துறை இயக்குநர் டாக்டர் கெல்விள் ட்ரோஜிமியர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது

தகவல் பரிமாற்ற நடவடிக்கையை ஒருங்கிணைத்து விரைவுபடுத்த சுபற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என்றும் மாநாட்டில் ஆலோசனை தெரிவிக்கப்பட்டது இங்கிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை தோல்வி அடைந்தது ஆடவர் டென்னிஸ் போட்டிப் பயணங்களை டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் சங்கம் ஆறுவார காலத்திற்கு நிறுத்திவைப்பதாக அறிவித்துள்ளது